குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநில ஆளுநர்கள் மற்றும் கல்வி அமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர்

நீட் நுழைவுத் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் அறிவியலை பாடமாக நடத்தாமல் ஆராய்ச்சி மனப்பான்மையை ஊக்குவிக்கும் வகையில் நடத்த வேண்டும் என்று தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார்

ராம்நாத் கோவிந்த் கூறினார்

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றினர் இந்தக் கூட்டத்தில் பேசிய குடியரசுத் தலைவர் திரு

இதன் மூலம் வலுவான ஜனநாயக சமூகத்திற்கு பொதுக் கல்வி முறையே அஸ்திவாரம் என்பது தெளிவாக்கப்பட்டு இருப்பதாகவும் பொதுக் கல்வி நிறுவனங்களை வலுப்படுத்துவதே முக்கியமானது என்பது உறுதி செய்யப்பட்டு இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் தேசத்தின் இலக்குகளை பூர்த்தி செய்ய கல்விக் கொள்கை மற்றும் கல்வி முறை அவசியம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் இன்று நடைபெற்ற தேசிய கல்விக் கொள்கை குறித்த ஆளுநர்கள் மாநாட்டில் பேசிய பிரதமர் திரு

மேலும் தேசிய கல்விக் கொள்கையை செயல் படுத்துவதில் அரசின் தலையீடோ தாக்கமோ இருக்காது என்றும் உறுதியளித்தார்

அவர் இன்று விடுத்துள்ள ஊடகச் செய்தியில் துரதிஷ்டவசமாக கோவிட் குறித்து கண்காணிக்க வேண்டிய மாவட்டங்கள் பட்டியலில் புதுச்சேரியும் மத்திய அரசு சேர்த்துள்ளது இந்த சூழ்நிலையில் இருந்து மீள்வதற்கு தாம் கற்றுக் கொண்டுள்ள பாடங்களை அன்றாட நடைமுறையில் பயன்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார்

மல்லாடி கிருஷ்ணராவ் செய்தியாளர்களிடம் கூறினார்

இதைத் தவிர ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு உள்ளதாகவும் அவர்கள் நோயில் இருந்து குணமடைந்தவர்களை தொடர்பு கொண்டு நிலைமையைக் கேட்டறிவார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அறிவியலை மாணவர்களுக்கு பாடமாக நடத்தாமல் ஆராய்ச்சி மனப்பான்மையை ஊக்குவிக்கும் வகையில் சொல்லித் தர வேண்டும் என்று தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற புதுச்சேரி காட்டேரிகுப்பம் இந்திராகாந்தி அரசு உயர்நிலைப் பள்ளி ஆசிரியர் திரு ராஜ்குமார் கூறினார்

புதுச்சேரியில் உள்ள ஏரி மற்றும் குளங்களில் உள்ள வண்டல் மண்ணை பொதுமக்கள் சொந்தப் பயன்பாட்டிற்கு எடுத்துக் கொள்ள இணைய தளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று வருவாய்த் துறை அறிவித்துள்ளது

குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி மாநில ஆளுநர்கள் மற்றும் கல்வி அமைச்சர்கள் இதில் பங்கேற்றனர்

நீட் நுழைவுத் தேர்வை மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி வலியுறுத்தியுள்ளார் அறிவியலை பாடமாக நடத்தாமல் ஆராய்ச்சி மனப்பான்மையை ஊக்குவிக்கும் வகையில் நடத்த வேண்டும் என்று தேசிய நல்லாசிரியர் விருது பெற்ற ஆசிரியர் திரு ராஜ்குமார் கூறியுள்ளார்